நரேந்திர மோடி கூறியுள்ளார் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜார்ஜ் பெர்னான்டஸ் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார்

மொபைல் நிறுவனங்கள் விருப்பம் வெளியிட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுவையில் நவீன மயமாக்கப்பட்ட ரோமன்ரோலண்ட் நாலகத்தை நாளை முதலமைச்சர் தொடக்கிவைக்கிறார் மாணவர்கள் படிப்பில் ஒரே கவனத்துடன் நேரத்தை முறையாக நிர்வகித்து பயில வேண்டும் என்றும் தேர்வுக் கால மன அழுத்தங்களுக்கு இடம் கொடுத்துவிடக் கூடாது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

தேர்வுகளை திருவிழாவாக கருதிக் கொண்டாட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் தேர்வுகளில் தோல்வி அடைந்தால் மாணவர்கள் நம்பிக்கையை இழந்துவிடக் கூடாது என்றும் சவால்களை வலுவாக சமாளிப்பதே வாழ்க்கை என்பதைப் புரிந்துகொள்ள வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார் பெற்றோர்களின் அறிவுரைகளை மாணவர்கள் கவனத்துடன் கேட்க வேண்டுமே தவிர எதிர்த்துப் பேசக் கூடாது என்றும் பெற்றோர்கள் தங்கள் சொந்த விருப்பங்களை பிள்ளைகள் மீது திணிக்காமல் சொந்தக் காலில் நிற்க ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏதோ ஒரு திறமை இருப்பதால் திறமையை வெளியே கொண்டுவருவதே கல்வியின் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பெற்றோர்கள் மாணவர்களின் மதிப்பெண் பட்டியலை சமுதாயத்தில் கௌரவம் பெறுவதற்கான விசிட்டிங் கார்டாக கருதிவிடக் கூடாது என்றும் மாணவர்கள் தங்களின் சொந்த விருப்பப் படியான படிப்பில் சேர பெற்றோர்கள் ஒப்புக் கொள்ளும் விதத்தில் செயல்பட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார் கணிதம் மற்றும் அறிவியல் பயில மாணவர்கள் கூடுதல் ஆர்வம் செலுத்தவேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார் குழந்தைகள் மொபைல் தொலைபேசிக்கு அடிமையாகி வருவது குறித்து அஸ்ஸா மைச் சேர்ந்த தாய் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதில் அளிக்கையில் மனதை விரிவாக்கி புதுமைகளைப் படைப்பதற்கான கல்வியாகவே தொழல்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றார் இளைஞர்களிடையே மனச்சோர்வு அதிகரித்து வருவது கவலைக்குரியதே என்றாலும் தற்போது மனநலப் பிரச்சனை குறித்து பலரும் வெளிப்படையாக பேசத் தொடங்கியிருப்பது நல்லதே என்று அவர் குறிப்பிட்டார் மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவுடேகர் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் ஈரான் நேபாளம் குவெய்த் சவுதி அரேபியா மற்றும் சிங்கப்பூரில் இருந்தும் மாணவர்கள் இதில் பங்கேற்பதாகத் தெரிவித்தார் பிரதமரின் இந்த பரிக்சஷா பே சர்ச்ச நிகழ்ச்சி நாடு முழுவதிலும் அனைத்து அரசுப் பள்ளிகள் சிபிஎஸ்இ பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் நேரடியாக ஒளிபரப்பப் பட்டது பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத் மாநிலம் சூரத் தில் விமானநிலைய முனையக் கட்டிடத்தின் விரிவாக்கப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டவிருக்கிறார் சூரத் தில் நடைபெற உள்ள புதிய இந்தியா இளைஞர் மாநாட்டிலும் அவர் பங்கேற்கிறார் தண்டி பகுதியில் அமைந்துள்ள உப்பு சத்தியாகிரகம் பற்றிய தேசிய நினைவகத்தை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார் நடப்பு ஜனவரி மாதத்தில் பிரதமர் திரு

முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரும் பொதுவுடமை இயக்கத்தின் முக்கியத் தலைவர்களில் ஒருவருமான ஜார்ஜ் பெர்னான்டஸ் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இந்திய அரசியல் தலைமையின் பிரதிநிதியாகத் திகழ்ந்த ஜார்ஜ் சாஹேப் அச்சமற்ற வெளிப்படைத் தன்மைக்கும் நேர்கொண்ட எதிர்காலப் பார்வைக்கும் பெயர்பெற்றவர் என்று ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் ஏழைகள் மற்றும் ஒடுக்கப்பட்ட பிரிவினரின் உரிமைகளுக்கு திறம்பட்ட முறையில் குரல் கொடுத்த ஜார்ஜ் பெர்னான்டஸ் நாட்டிற்கு ஆற்றிய பங்களிப்பு மதிப்பிற்குரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அவசர நிலையை கடுமையாக எதிர்த்த ஜார்ஜ் பெர்னான்டஸ் கொண்ட கொள்கையில் இருந்து ஒருபோதும் மாறாதவர் என்றும் அன்னாரின் எளிமையும் பணிவும் குறிப்பிடத்தக்கவை என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தமது இரங்கள் செய்தியில் அவசரநிலைக் காலத்திலும் அதற்கு அப்பாலும் ஜனநாயகத்தை உயர்த்திப் பிடித்தவரான ஜார்ஜ் பெர்னான்டஸ் எளிமையான வாழ்க்கை மற்றும் உன்னதமான சிந்தனையின் வடிவமாகத் திகழ்ந்தவர் என்று கூறியுள்ளார் உழைக்கும் வர்க்கத்தினரின் உரிமைகளுக்கு போராடிய தொழிற்சங்க வாதியான ஜார்ஜ் பெர்னான்டஸ் நேர்மையான அரசியல்வாதியாகவும் திறமையான நிர்வாகியாகவும் எல்வாவற்றுக்கும் மேல் நல்ல மனிதராகவும் திகழ்ந்தவர் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு தமது இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார்

புதுடில்லி யில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு

கஜா புயல் நிவாரணப் பணிகளுக்கு தமிழக அரசு கூடுதல் நிதி கோரியிருந்த போதிலும் மத்திய அரசின் இன்றைய கூட்டத்தில் தமிழகத்திற்கு நிதி எதுவும் ஒதுக்கப் படவில்லை புதுவையில் தொழில்முனைவோர் முதலீடு செய்து தொழில் தொடங்க சாதகமான சூழல் நிலவுவதாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் நீத்தி ஆயோக் மற்றும் மாநில அசரசின் தொழல் வர்த்தகத் துறை சார்பில் புதுவையில் நேற்றும் இன்றும் நடைபெற்ற முதலீட்டாளர் ஆலோசனைக் கூட்டத்தைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுவையில் கணிணி மற்றும் மின்னணுத் தொழில் தொடங்க அரசு முன்னுரிமை அளிக்கும் என்றார்

நாராயணசாமி தெரிவித்தார்

புதுவையில் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசு உயர் முன்னுரிமை அளித்துவருவதாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார்

புதுவையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருப்பதற்கு இதுவே சான்றாகும் என்றும் வட மாநிலங்கள் சிலவற்றில் மூட நம்பிக்கைகள் காரணமாகவே பெண்கள் பாதுகாப்பை இழப்பதால் மூட நம்பிக்கைகளைக் களைய வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார் புதுவை சமூகநலத் துறை அமைச்சர் திரு கந்தசாமி உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் தேசிய பெண்குழந்தைகள் தின விழா கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக புதுவை அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை நாளை வளர்இளம் பெண்களைக் கொண்டு வேல்ராம்பட்டு ஏரியைச் சுற்றிலும் பனைமரக் கன்றுகளை நடும் இயக்கம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்துள்ளது சமூகநலத் துறை அமைச்சர் திரு கந்தசாமி இந்த இயக்கத்தைத் தொடக்கிவைக்கிறார் புதுவையில் நவீன மயமாக்கப்பட்ட ரோமன்ரோலண்ட் நூலகத்தை நாளை முதலமைச்சர் திரு

மல்லாடி கிருஷ்ணாராவ் முதலமைச்சரின் பாராளுமன்றச் செயலர் திரு லட்சமிநாராயணன் தலைமை செயலர் திரு அஸ்வன் குமார் உள்ளிட்டோர் விழாவில் கலந்துகொள்ள இருப்பதாக அரசுச் செய்திக்குறிப்பு ஒன்று தெரிவிக்கிறது

இதற்கிடையே அரசு ஊழியர் போராட்டத்தை முடிவிற்குக் கொண்டுவருவது குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி இன்று சென்னை தலைமை செயலகத்தில் மூத்த அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார்

துணைவேந்தர் பேராசரியர்

தவளகுப்பத்தில் நேற்றிரவு மதுக் கடையில் ஏற்பட்ட தகராறில் மீனவர் ஒருவரை கல்லால் அடித்து கொலைசெய்த இளைஞர் ஒருவரை சிசிடிவி கேமராக்கள் மூலம் போலீசார் கண்டுபிடித்து கைது செய்தனர்

தென்கிழக்கு அரபிக்கடல் முதல் உள் கர்நாடகா வரை வளி மண்டலத்தின் கீழ் அடுக்கில் காற்றழுத்தத் தாழ்வுநிலை நிலவுவதால் தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் லேசான மழை எதிர்பார்க்கப் படுகிறது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாணவர்கள் தேர்வுக் கால மன அழுத்தங்களுக்கு இடம் கொடாமல் ஒரே கவனத்துடன் படிக்க வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி

முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜார்ஜ் பெர்னான்டஸ் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுவையில் நவீன மயமாக்கப்பட்ட ரோமன்ரோலண்ட் நூலகத்தை நாளை முதலமைச்சர் தொடக்கிவைக்கிறார்